தின்று நாடாளுமன்ற இரு அவைகளிலும் அலுவல்கள் பாதிக்கப் பட்டன ஏழைகளின் எண்ணங்களை புதிய உறுதியுடன் பிஜேபி அரசுதான் நிறைவேற்றி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மொடி கூறியுள்ளார் தமிழக அரசின் வரியில்லா பட்ஜெட்டை துணை முதலமைச்சர்

பன்னீர்செல்வம் இன்று அம்மாநில சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார்

வையாபுரி மணிகண்டன் கூறியுள்ளார் ரஃபேல் பேரம் தொடர்பாக ஊடகங்களில் வெளியாகியுள்ள புதிய தகவல்களை முன்வைத்து இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் அமளி ஏற்படுத்தியதால் இரு அவைகளிலும் அலுவல்கள் பாதிக்கப் பட்டன மாநிலங்களவை நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப் பட்டது மக்களவையிலும் அலுவல்கள் இருமுறை ஒத்திவைக்கப் பட்டன இதற்கிடையே ரஃபேல் பேரம் தொடர்பாக ஊடகங்களில் வெளியாகி உள்ள செய்தியை பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் நிராகரித்துள்ளார் சம்பந்தப்பட்ட செய்தி முழுமையானது அல்ல என்றும் அப்போதைய பாதுகாப்புத் துறைச் செயலரின் கருத்துக்கள் இந்த செய்தியில் இடம்பெற்றுள்ளதைத் தவிர அதன் பின்னர் அப்போதைய பாதுகாப்ப அமைச்சர் பதிவுசெய்த கருத்துக்கள் செய்தியில் சேர்க்கப் படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் சம்பந்தப்பட்ட செய்தித்தாள் நிறுவனம் உண்மைகளை வெளியிட விரும்பியிருந்தால் பாதுகாப்பு அமைச்சகத்தை முன்கூட்டியே அனுகி சரிபார்த்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்

இன்று சட்டீஸ்கர் மாநிலம் ராய்கா ரில் பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் எதிர் கட்சிகளின் மகா கூட்டணி மகா கலப்படமாகவே அமைந்திருப்பதாகக் கூறினார் விவசாயக் கடன் ரத்து திட்டத்தை இடைத்தரகர்கள் மற்றும் ஊழல்வாதிகளுக்கு பயன் அளிக்கும் களமாகவே காங்கிரஸ் பயன்படுத்தியதாக திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார் இவ்வாண்டு பட்ஜெட்டில் பிஜேபி அரசு அறிவித்துள்ள பிரதமரின் கிஸான் சம்மான் நிதித் திட்டம் தேர்தல் நோக்கம் கொண்டது அல்ல என்றும் இத்திட்டத்தினால் ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கு பயன் ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அரசுகள் வரலாம் போகலாம் என்றாலும் சாதாரண மக்களின் வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்ற உறுதியில் மாற்றம் இருக்க முடியாது என்றும் அவர் கூறினார் தொடர்ந்து பிரதமர் திரு

கொல்கொத்தா உயர் நீதிமன்றத்தின் ஜல்பைகுரி கிளையையும் அவர் தொடக்கிவைத்தார் நாட்டில் அனைத்து குடும்பங்களுக்கும் எரிசக்தி இணைப்பு உள்ள நிலை வரும் மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்குள் உருவாகும் என்று மத்திய நிதி அமைச்சர் திரு பீயஷ் கோயல் கூறியுள்ளார்

மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர்

பி நட்டா இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் மலேரியா காசநோய் மற்றும் ஹெச்ஐவி எய்ட்ஸ் நோயைத் தடுப்பதில் இந்தியா கணிசமான முன்னேற்றங்களை எட்டியிருப்பதாகவும் மலேரியா நோய்க்க எதிரான இந்தியா வின் சாதனைகளை உலக சுகாதார அமைப்பினர் அங்கீகரித்து இருப்பதாகவும் கூறினார்

பிரெஞ்ச் சுகாதார அமைச்சர் திருமதி அக்னெஸ் பியூசான் உலக சுகாதார அமைப்பின் துணைத்தலைமை இயக்குனர் சுவாமிநாதன் க்ளோபல் பண்ட் உலக நிதி அமைப்பின் செயல்தலைவர் திரு பீட்டர் சான்ட்ஸ் உளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்துகொண்டனர்

பன்னீர்செல்வம் இன்று அம்மாநில சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார்

வறுமைக் கோட்டிற்குக் கீழே உள்ள குடும்பங்களுக்கு விரிவான விபத்து மற்றும் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் இயற்கையான தீ விபத்து போன்ற உள்ளுர் அளவிலான பேரிடர்களை சேர்க்க நடவடிக்கை மீன்பிடி படகுகளுக்கும் கடலோரப் பகுதிகளுக்கும் இடையிலான தொலைதொடர்பு வசதிகளின் வலுவாக்கம் உட்பட பல்வேறு திட்டங்களும் தமிழக அரசின் பட்ஜெட்டில் அறிவிக்கப் பட்டுள்ளன

க ஸ்டாவின் தலைமைத் தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுதி உள்ளார்

க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வரவிருக்கும் பொதுத்தேர்தலில் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியை எவருக்கும் விட்டுத்தர மாட்டோம் என்று அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டன் கூறியுள்ளார்

அஇஅதிமுக வுடன் இணைந்து மக்களவைத் தேர்தலை சந்திப்போம் என்று என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி கூறியிருப்பது அவரது சொந்தக் கருத்தாக இருக்கலாம் என்றும் திரு வையாபுரி மணிகண்டன் குறிப்பிட்டார் முன்னதாக மக்களவை உறுப்பினர் திரு

மல்லாடி கிருஷ்ணா ராவ் இன்று திறந்துவைத்தார் அரசுக் கொறடா திரு அனந்தராமன் மீன்வளத் துறைச் செயலர் திரு பார்த்திபன் மீனவ கூட்டுறவு சங்க பிரதிநிதிகள் மற்றும் நல்லவாடு மீனவ கிராம பஞ்சாயத்தார்களும் ஊர் மக்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர்

நிகழ்ச்சியில் பிப்டிக் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு

சிவா பங்கேற்று பணிகளைத் தொடக்கிவைத்தார்

காமராஜர் சிலையில் இருந்து ஊர்வலமாகப் புறப்பட்டு வந்த இவர்கள் சட்டமன்றத்தை அடையும் முன்பாகவே போலீசார் தடுத்து நிறுத்திய போதிலும் தடையை மீறி முன்னேறிச் செல்ல இவர்கள் முயன்றதால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப் பட்டது வளிமண்டலத்தில் நிலவும் காற்றழுத்தத் தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கிருஷ்ணகிரி தர்மபுரி நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப் பட்டுள்ளது

மக்கள் வடகிழக்கு பகுதிகளுக்கு சென்றபோது எடுத்த புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம் இணையப் பக்கத்தில் அற்புதமான வடகிழக்கு என்னும் ஹேஷ்டாக் குடன் பகிர்ந்துகொள்ள வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் தாம் தமது பக்கத்திலும் இத்தகைய சில புகைப்படங்களை பகிர்ந்து கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ரஃபேல் பேரம் பற்றிய பிரச்சனை தொடர்பாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளிலும் அலுவல்கள் பாதிக்கப் பட்டன ஏழைகளின் எண்ணங்களை புதிய உறுதியுடன் பிஜேபி அரசுதான் நிறைவேற்றி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழக அரசின் வரியில்லா பட்ஜெட்டை துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் இன்று அம்மாநில சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியை எவருக்கும் விட்டுத்தர மாட்டோம் என்று அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டன் கூறியுள்ளார்